தமிழகத்தில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ள புகை போடுதல் சிகிச்சை முறையை மக்கள் சுயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு

தொகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையை தடுக்கவே தனியார் மருத்துவமனைகளுக்கு அதனை நேரடியாக விநியோகம் செய்வதாக மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

இனி விரிவான செய்திகள் சுப்ரமணியன் தமிழகத்தில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ள மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் புகை போடுதல் சிகிச்சை முறையை மக்கள் சுயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு

நோய் தொற்று ஏற்பட்டவுடன் பொதுமக்கள் வீட்டு முறை வைத்தியம் செய்வதை விட்டுவிட்டு மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் டாக்டர் ரெட்டி ஆய்வகமும் இணைந்து இம்மருந்தை தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளின் ஓராண்டுகால அயராத உழைப்பிற்கு பாராட்டு தெரிவித்தார்

இதனிடையே கோவிடிற்கு எதிராக முப்படைகள் மற்றும் பாதுகாப்புத்துறையின் செயல்பாடுகளை அமைச்சர் திரு

க ஸ்டாலின் சென்னை ஓட்டேரியில் கோவிட் தடுப்பூசி முகாமை இன்று தொடங்கிவைத்தார்

ஒரு லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனைத்தொடர்ந்து அயனாவரத்தில் தூய்மைப் பணியாளர்களுக்கு தினந்தோறும் உணவு வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கிவைத்தார் கொளத்தூரில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முத்துசாமி ஈரோடு மாவட்டத்தில் ரெம்டெசிவிர் மருந்து பற்றாக்குறை நாளை சரிசெய்யப்படும் என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு

ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தனியார் மருத்துவமனைகளின் பிரச்சனைகள் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டு அவற்றிற்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார்

இதனிடையே உருமாற்றம் அடைந்துள்ள கோவிட் தொற்றுக்கு எதிராக கோவாக்ஸின் தடுப்பு மருந்து சிறப்பாக செயல்படுகிறது என்று ஆய்வுகள்மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக அதனை உற்பத்திசெய்யும் பாரத் பயோடெக் நிறுவனம் கூறியுள்ளது

மதுரை திருநெல்வேலி தாத்துக்குடி நாகர்கோவில் திண்டுக்கல் மாநகராட்சிகளில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக்கூட்டத்திற்குப்பின் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதனை தெரிவித்தார் மாநில வணிகவரி துறை அமைச்சர் திரு

விழுப்புரம் மாவட்ட எல்லைகளில் காவல்துறையினர் தடுப்பு வேலிகளை அமைத்து வாகனசோதனை மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனையில் கோவிட் சிகிச்சை தொற்று பெறுபவர்களுக்கு கண்டிப்பாக உதவியாளர்கள் அவசியம் என்று மருத்துவ கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் தொற்றுக்கான சிகிச்சை மாவட்ட கோவிட் கண்காணிப்பு அலுவலர் லெஷ்மி ப்ரியா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

துளசி அய்யா வாண்டையார் உடல்நல குறைவு காரணமாக இன்று சென்னை சாலிக்கிராமத்தில் காலமானார்

கல்வி தந்தை என போற்றப்படும் அன்னாரது மறைவு டெல்டா மாவட்டத்திற்கு மட்டுமின்றி தமிழகத்திற்கே பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்